ராஜபக்சேவுடன் புதுதில்லியில் இன்று பேச்சு நடத்துகிறார்

மஹாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார்

அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் தகுதிக்கான வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி தங்கப்பதக்கமும்

அங்கிதா பகத் வெள்ளிப்பதக்கமும்வென்றனர்

மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்த அவர் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் விதத்தில் தாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதாக தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் மேற்கொண்டுள்ள முதலாவது வெளிநாட்டுப் பயணம் இது என்று எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறவுள்ள அணிவகுப்பு நிகழ்ச்சிக்குப் பின்னர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மாகாந்தி நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்துகிறார் பின்னர் இலங்கை அதிபர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசுகிறார்

மாநிலங்களவையில் நேற்று பேசிய அவர் குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோரின் வெளிநாட்டுப் பயணங்கள் இந்திய வெளியுறவுக் கொள்கையை எடுத்துரைக்கும் விதத்தில் அமைந்துள்ளதாகக் குறிப்பிட்டார் நாட்டின் வெளியுறவுக் கொள்கை குதந்திரமானது மட்டுமன்றி தனித்துவமானது என்றும் அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அண்டை நாடுகள் மற்றும் குறிப்பிட்ட நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் வளைகுடா நாடுகள் தெள் கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்

மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் அவருடன் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆறு அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்

திரு உத்தவ் தாக்கரே அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் பதவியேற்புக்குப் பின் அமைச்சரவைக் கூட்டம் நடத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே விவசாயிகள் நலனுக்கான திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிக்கப் போவதாகக் கூறினார்

நாட்டிலேயே மஹாராஷ்ட்ராவை முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் தமது அரசு ஈடுபடும் என்று அவர் கூறினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டம் நேற்று நடைபெற்றது

இதன்படி இரவு நேரத்திலும் துல்லியமாக கடும் துப்பாக்கிகள் இந்திய விமானப்படைக்குத் தேவையாள முன்னெச்சரிக்கை கருவிகள் உள்ளிட்ட பாதுகாப்புத் தளவாடங்கள் உள்நாட்டிவேயே தயாரிக்கப்படும்

இந்தியக் கடலோர காவல்படைக்குத் தேவையான இரட்டை என்ஜின் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கும் இந்தக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது

இதனையொட்டி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மூன்றாம் கட்ட வாக்குப் பதிவிற்கு மனுக்களை திரும்பப் பெறுவது நேற்றுடன் நிறைவடைந்தது

கரீம்பூர் தொகுதியை திரிணாமூல் காங்கிரஸ் கட்சி தக்க வைத்துக் கொண்டுள்ளது கரக்பூர்சதர் தொகுதியை பிஜேபியிடமிருந்தும் காலிகஞ்ச் தொகுதியை காங்கிரஸிடமிருந்தும் திரிணாமூல் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது இந்த மூன்று தொகுதிகளிலும் பிஜேபி இரண்டாம் இடத்தைப் பிடித்துள்ளது

அமெரிக்கா தாலிபன் இடையேயான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராணுவ வீரர்களுடன் நன்றி தெரிவிக்கும் நாளை அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் கொண்டாடனார் நேற்று மாலை ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ரம் விமானத்தளம் வந்தடைந்த அவர் சுமார் இரண்டரை மணிநேரம் அங்குள்ள அமெரிக்க ரானுவ வீரர்களுடன் உரையாடினார்

ஈராக்கின் தெற்குப் பகுதியில் உள்ள நஸிரியா என்ற இடத்தில் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு பாதுகாப்புப் படையினர் பலமுறை எச்சரிக்கை விடுத்தனர் இதனை மீறி போராட்டக்காரர்கள் அரசின் இரண்டு அலுவலக கட்டடங்களுக்குத் தீ வைத்தனர் மேலும் நஸாஃப் நகரில் ஈரான் துதரகத்தை தீவைத்து எரித்தனர் இதனையடுத்து பாதுகாப்புப் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர்

மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர்

இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான கிரண்பேடி நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் பல்வேறு மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்கள் கலந்து கொண்டுள்ளனர் உத்தரப்பிரதேச காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் காவல் துறை ஆய்வு மற்றும் வளர்ச்சிப் பிரிவு இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது காவல்துறையினர் மட்டுமல்லாது சிபிஐ சி ஆர்பிஎஃப் எல்லை பாதுகாப்பப்படைப் பிரிவினர் நீதித்துறை மற்றம் நுண்ணறிவுப் பிரிவு வல்லுநர்கள் ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் நிதி நிறுவனங்கள் சட்டத் திருத்த மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேறியது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை நேற்று ஒப்புதல் அளித்தது நிதி நிறுவனங்களில் முறைகேட்டை தடுக்கவும் நேர்மையான வழிகளில் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த புதிய சுட்ட திருத்தம் வகை செய்கிறது விளையாட்டுச்செய்திகள் சையதுமோடி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வாமா ஸ்ரீகாந்த் ரித்து பா்னதாஸ் ஸ்ருதி ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இளம் வீரரான லக்ஷயா சென் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறதிக்கு முந்தைய கற்று ஆட்டத்தில் தோல்வியடைந்ததால் ஆட்டத்திலிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் சாம்பியன்களான பிரனவ் ஜெர்ரி சோப்ரா மற்றும் சிக்கி ரெட்டி ஆகியோரும் இந்தப் போட்டியிலிருந்து வெளியேறினர் ஒலிப்பிக் தகுதிக்கான வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி தங்கப்பதக்கமும் அங்கிதா பகத் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர்

இதையடுத்து தீபிகாவும் அங்கிதாவும் ஒலிம்பிக் தனிநபர் போட்டியில் பங்கேற்க தகுதிபெற்றனர்

தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா முறைப்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது

அடுத்தமாதம் பத்தாம் தேதிவரை இந்தப் போட்டிகள் நடைபெறுகின்றன